துணைநிற்கும என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மீண்டும் உறுதியளித்துள்ளார்

அதிகாரங்களை வழங்கி மக்களுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற்ப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார்

ராணுவத்தினர் கைது செய்துள்ளனர்

இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் கேரளாவிலும் மற்ற பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஒட்டுமொத்த நாடும் உறுதுணையாக இருக்கும என்று பிரதம் திரு நரேந்திரமோடி மீண்டும் உறுதி அளித்துள்ளாா் அகில இந்திய வானொலி மூலம் இன்று காலை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கேரள மக்களின் துணிவும் அசைக்கமுடியாத நம்பிக்கையும் மீண்டும் எழுந்து நிற்க உதவும் என்று தாம உறுதியுடன் நம்புவதாக குறிப்பிட்டார் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் முப்படையினர் மேற்கொண்ட பணிகளை பாராட்டிய பிரதம் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்புடன் மீட்பதற்கு எந்த சிறு முயற்சியையும் விட்டுவைக்கவில்லை நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் மிகவும் பயன்தர தக்கதாக இருந்தது குறித்து தமது மகிழ்ச்சியை திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினாா்

பெண்களுக்கு எந்தவகையில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதனை மக்கள் சமூகத்தால் சகித்துக்கொள்ள முடியாது என்று பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் குற்றவியல் சுட்ட திருத்த மசோதா நிறைவேற்ற பட்டிருப்பதன் மூலம் கடுமையான தண்டனை வழங்க நாடாளுமன்றம் வகைசெய்துள்ளது

இஸ்லாமிய சமூகத்தை சேன்ந்த பெண்களுக்கு சமூகநீதி கிடைப்பதை உறுதிசெய்ய ஒட்டுமொத்த நாடும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயியை நினைவு கூர்ந்த திரு மோடி அவர் மிகச்சிறந்த நாடாளுமன்ற வாதியாகவும் உணர்வு பூர்வமான எழுத்தாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் மக்களின் மனம் கவர்ந்த தலைவராகவும் விளங்கியதாக தெரிவித்தார் வாஜ்பானய மேலும் புகழ்ந்துரைத்த திரு மோடி அவரது முயற்சிகள் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தது என்றும் இது இந்தியாவிற்கு பல பயன்களை விளைவித்தது தற்போது நிருபிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் ஆசிய விளையாட்டு போட்டிகள் பற்றி குறிப்பிட்டு பேசிய பிரதமர் நாட்டுக்காக விருதுகளை வென்றிருக்கும் விளையாட்டு வீரா்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தாா் இவையெல்லாம் வெறும் விருதுகள் அல்ல என்றும் இந்திய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளின் வானளாவி உயா்ந்த உணா்வுகளுக்கு எடுத்துக்காட்டு என்றும் அவா் தெரிவித்தாா் பதக்கம் வென்றவர்களில் வீராங்கனைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது ஆக்கப்பூர்வமான அறிகுறி என்றும் பிரதமர் கூறினார் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படவுள்ள தேசிய விளையாட்டுகள் தினத்தையொட்டி நல்வாழ்த்துக்களையும் பிரதமர் உரித்தாக்கினார் ஹாக்கி விளையாட்டின் பிதாமகரான தியான்சந்த் க்கு அவர் புகழஞ்சலி செலுத்தினார் சமஸ்கிருத தினம் குறித்து பேசிய திரு மோடி நமது புகழ்மிக்க பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டுள்ளவர்களுக்கும் இம்மொழியை மக்களிடம் பரவலாக்க உதவி செய்வோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார்

ரக்ஷா பந்தன் தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்தார் ஐ ஆர் சி டி சி ஓட்டல்கள் ஒதுக்கீட்டில் கருப்பு பணம் மாற்றப்பட்ட வழக்கில் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் திரு வாலு பிரசாத் அவரது மனைவி திருமதி ராப்ரி தேவி மற்றும் சிலரை குற்றவாளிகளாக குற்றப்பத்திரிகைகளில் சேர்த்து சம்மன் உத்தரவு பிறப்பிக்க போதமான ஆதாரங்கள் இருப்பதாக தில்லி நீதிமன்றத்தில் அமலாக்க இயக்ககம் தெரிவித்துள்ளது

திரு வாலு பிரசாதும் ஐ ஆர் சி டி சி அதிகாரிகளும் பூரி ராஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள ரயில்வே ஓட்டல்களை குத்தகைக்கு விடும் விஷயத்தில் தமது அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தினார்கள் என்று அமலாக்க இயக்ககத்தின் அரசு வழக்கறிஞர் திரு அதுல் திரிபாதி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் இன்று எல்லைக்கட்டுபாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற ஏழு பயங்கரவாதிகளில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அல்பாதர் என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த இவர்கள் ஊடுருவும் திட்டத்தை கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ரானுவத்தினரும் மாநில காவல்துறையினரும் கூட்டாக நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை சுற்றி வளைத்தனர்

பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டன சகோதர சகோதரிகளிடையே நிலவும் அன்பை கொண்டாடும் விதமாக ரக்ஷா பந்தன் விழா நாடெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் சகோதரிகள் வண்ணமிகு ராக்கியை சகோதரா்களின் கைகளில் கட்டி அவா்களின் நீண்ட ஆயுளுக்காக பிராத்தனை செய்வார்கள் இதற்கு பதிலாக சகோதரா்கள் சகோதரிகளை பாதுகாக்கவும் ஆதரவு அளிக்கவும் உறுதி அளித்து பரிசு வழங்குவார்கள்

நாடெங்கும் கொண்டாடப்படும் ரக்ஷா பந்தள் சகோதர சகோதரிகளிடையே அன்பு பிணைப்பை உறுதி செய்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடியும் நாட்டு மக்களுக்கு ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் அம்நாத் யாத்திரை இன்று ரக்ஷா பந்தன் விழாவுடன் நிறைவடைகிறது

இந்த யாத்திரை அமைதியாக நடைபெறுவதற்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஷ்ரவண் பௌர்ணமி நாள் ஒவ்வொரு ஆண்டும் சமஸ்கிருத தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேசிய தலைநகர் தில்லியில் உள்ள வால்பகதர் தேசிய சுமஸ்கிருத கல்வி நிறுவனத்தில் சமஸ்கிருதம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சிகளும் பலவகையான போட்டிகளும் நடத்தப்படுகின்றன ஒரு வாரகாலம் நடத்தப்படவுள்ள விழாவை இந்த பள்ளி நிறுவனத்தில் நிதி ஆயோகின் உறுப்பினர் திரு விவேக் தேப்ராய் தொடங்கி வைத்தார் ஈராளில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

ரக்ஷா பந்தனை முன்னிட்டு மக்கள் மரங்களுக்கு ராக்கி அணிவித்து அவற்றை பாதுகாக்க உறுதி ஏற்க வேண்டுமென்று மத்திய கற்றுச்சூழல் அமைச்சா் திரு ஹாஷ்வா்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் இது பற்றி அவர் வெளியிட்ட டிவிட்டர் செய்தியில் பகமை ரக்ஷா பந்தனை கொண்டாடி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் மக்கள் ஈடுபட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்

மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் அஸ்தி இன்று தமிழகத்தின் ஆறு இடங்களில் கரைக்கப்பட்டது மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமி கடலிலும் பிஜேபி மாநில தலைவா் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் சென்ளை பெசன்ட் நகா் அருகே உள்ள கடல் பகுதியிலும் அஸ்தியை கரைத்தனர் திமுக தலைவர் பதவிக்கு அதன் செயல்தலைவர் திரு மூ க ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பெற்றுக்கொண்டார் போட்டியிருந்தால் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறும் திமுக பொருளாளா் பதவிக்கு அக்கட்சியின் முதன்மை பொதுச் செயலாளா் திரு துரைமுருகன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அனைவருக்கும வீட்டு வசதி என்ற மத்திய அரசின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் திருப்பூர் மாவட்டம் முனைப்புடன் உள்ளது